தமிழ்நாட்டில் அறுவடை திருநாளாம் பொங்கல் பண்டிகை இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது

இனி விரிவான செய்திகள் உறுப்பு தானத்தை ஊக்கப்படுத்துவதும் இதுபற்றிய விழிப்புணர்வை உருவாக்குவதும் அவசியம் என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார்

பொது மருத்துவமனைகளில் மேலும் கூடுதலாக கல்லீரல் மாற்று அறுவைசிகிச்சை மையங்களை ஏற்படுத்துவது அவசியம் என்றும் அவர் கூறினார்

நாடு விடுதலை அடையும் வரை இந்த ரானுவத்திற்கு பிரிட்டளை சேர்ந்தவர்களே தளபதிகளாக செயல்பட்டு வந்தனர்

இந்நாளைபொட்டி குடியரசுத் தலைவரும் குடியரசுத் துணைத் தலைவரும் வாழ்த்து செய்தி வெளியிட்டுள்ளனர் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது டுவிட்டரில் இந்திய ரானுவ வீரர்களின் துணிவையும் பலத்தையும் பாராட்டி இருக்கிறார் பொது மக்களுக்கு ராணுவ வீரர்கள் உதவும் காட்சியும் வீடியோ படமாக வெளியிடப்பட்டுள்ளது கடுமையான பளிப்படலத்தில் ஒரு கர்ப்பிணி பெண்ணை ராணுவ வீரர்களும் மக்களும் சேர்ந்து தூக்கிச் செல்லும் காட்சி அதில் படமாக்கப்பட்டுள்ளது இந்திய ராணுவம் எந்த சவாலையும் சந்திக்க தயாராக உள்ளது என்று ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் முகுந்த் நரவனே தெரிவித்துள்ளார் ரானுவ தினமான இன்று அவர் தில்லி கண்டோன்மென்ட்டில் உரையாற்றினார் பயங்கரவாதத்தை முறியடிக்க எல்லாவிதமான வழிமுறைகளையும் ராணுவம் பின்பற்ற தயாராக உள்ளது என்றும் பயங்கரவாதத்தை ஒருபோதும் சகித்துக் கொள்ள மாட்டோம் என்றும் அவர் கூறினார் வடகிழக்கு மாநிலங்களில் இப்போது வன்முறை சம்பவங்கள் குறைந்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார்

ராணுவத்தினத்தைபொட்டி சென்னை கடற்கரை சாலையில் உள்ள போர் நினைவுச்சின்னத்தில் ராணுவ அதிகாரிகள் இன்று மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர் பல்வேறு பணிகளின்போது உயிர்தியாகம் செய்தவர்களின் நினைவை போற்றும் தேசம் காக்கும் வகையில் ராணுவத்தின் தென்மண்டல தலைமையக தளபதி மேஜர் ஜென்ரல் பிரகாஷ் சந்த்ரா மவர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்வில் தற்போது பணியில் இருக்கும் மற்றும் ஓய்வுபெற்ற மூத்த அதிகாரிகளும் ரானுவ வீரர்களும் வீராங்கனைகளும் மலரஞ்சலி செலுத்தினர் நிர்பயா வழக்கில் துக்கு தண்டளை விதிக்கப்பட்டுள்ள முகேஷ் சிங் அளித்திருக்கும் கருணை மனுவை தள்ளுபடி செய்யுமாறு தில்லி பிரதேச அரசு துணை நிலை ஆளுநருக்கு பரிந்துரை செய்துள்ளது

தற்போது துணை நிலை ஆளுநர் திரு அனில் பைஜால் தில்லி அரசின் பரிந்துரையை மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பிவைப்பார் இதையடுத்து உள்துறை அமைச்சகம் தனது பரிந்துரையை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிவைக்கும்

இதனையொட்டி பொது மக்கள் புத்தாடை அணிந்து பொங்கல் வைத்து பண்டிகையை கொண்டாடினர் பொங்கல் தினத்தை முன்னிட்டு மக்கள் வாசல்களில் வண்ணக்கோலமிட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் தமிழக ஆளுநர் திரு பள்வாரிவால் புரோஹித் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்களும் பொங்கல் பண்டிகையில் பங்கேற்று சிறப்பித்துள்ளனர் கோயம்புத்தூரில் உள்ள பேரூர் பட்டீஸ்வரர் திருக்கோவிலில் ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் பொங்கல் பண்டிகையெயொட்டி வழிபாடு செய்தார் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தமது சொந்த ஊரான சிலுவம்பாளையத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பங்கேற்றார் இந்த விழாவில் நடைபெற்ற பல்வேறு கிராமிய கலைநிகழ்ச்சிகளையும் அவர் கண்டுகளித்தார் உரியடி பூப்பந்து போன்ற போட்டிகளிலும் மக்களோடு அவர் பங்கேற்று மகிழ்ந்தார் மக்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்தார் கோயம்புத்தூரில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக பண்ணை மேலாண்மைத்துறை சார்பில் நடைபெற்ற பொங்கல் விழாவின்போது விவசாயப் பண்ணை தொழிலாளர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினருக்கு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன இவற்றில் வெற்றிபெற்றவர்களுக்கு பல்கலைக்கழக துணை வேந்தர் திரு குமார் பரிசுகளை வழங்கினார் பொங்கலையொட்டி வேளான் துறையில் புதிதாக ஏழு வகை பயிர் ரகங்களும் தோட்டக்கலைத்துறையில் ஆறு வகை பயிர் ரகங்களும் வெளியிடப்பட்டன

பொங்கலை முன்னிட்டு பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் இன்று நடைபெற்றது

உயர்நீதிமன்ற உத்தரவப்படி அமைக்கப்பட்ட ஒய்வுபெற்ற நீதிப்தி திரு மானிக்கம் தலைமையிலான குழலினர் வருவாய்த்துறை அமைச்சர் கிரு உதயகுமார்

மதுரை பாலமேட்டில் நாளையும் உலகப்புகழ்பெற்ற அவங்காநல்லூரில் நாளை மறதினழும் ஜல்லிக்கட்டுப் போட்டிகள் நடைபெறவுள்ள நிலையில் தேவையாள அனைத்து பணிகளும் அங்கு செய்யப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறில் நடைபெறும் தியாகராஜர் ஆராதனையின் முக்கிய நிகழ்வான பஞ்சரத்ன கீர்த்தனை இன்று நடைபெற்றது

இந்த மகர ஜோதியை பொன்னம்பல மேட்டிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கண்டு தரிசித்தனர் மகர ஜோதியையொட்டி ஐயப்பன் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன

கலப்பு இரட்டையர் துப்பாக்கிச்சுடும் போட்டியில் மேற்குவங்கத்தின் ஆயுஷி பாடர் அமர்த்தியா முகர்ஜி ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்றனர்